வரலாற்று தவறை சரிசெய்யவே குடியுரிமை திருத்தச்சுட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

கொரோனா வைரஸ் தாக்குதல் அறிகுறிகள் குறித்த சந்தேகங்களை பொதுமக்கள் தாமாக முன்வந்து தேசிய அளவிலான உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்துகொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சளைக்கு தீர்வுகானும் விதமாக மத்திய கிழக்கு அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால் டிரம்ப் வெளியிட்டுள்ளார்

இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் மூன்றாவது டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி ஹேமில்டனில் இன்று நடைபெறுகிறது வரலாற்று தவறை சரிசெய்யவே குடியுரிமை திருத்தச்சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று தேசிய மாணவர் படை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கஷ்மீரை பயங்கரவாத பிரச்சினையில் இருந்து தமது அரசு மீட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நாடு குதந்திரம் பெற்ற நாளில் இருந்தே ஜம்மு கஷ்மீரில் பிரச்சினை இருந்ததாகவும் இதற்கு தீர்வு காண முந்தைய அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் கஷ்மீர் நாட்டின் மகுடம் என்றும் அங்குள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் இஸ்வாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் பாகிஸ்தானில் மத சிறுபான்மயினர் தாக்குதலுக்கு உள்ளாவதை தடுக்கும் நோக்கிலேயே இதுகொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் பிஜேபியின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டாா் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக நடத்திவரும் மறைமுக போரை நிறுத்தாவிட்டால் ராணுவம் அதற்கான தீர்வை தரும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நான்காவது தொழில் புரட்சியில் இந்திய இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டா் பாதுகாப்பான வளமான தன்னிறைவு உள்ள பொருளாதாரா நாடாக இந்தியாவை மாற்றி புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார் வன்முறைக்கும் அழிவு சக்திகளுக்கும் மாணவர்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் ஐதராபாத்தில் இளைஞர்களுக்கான அப்துல் கலாம் மையம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் பேசிய அவர் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மக்கள் விரோத சக்திகள் என்றும் அவர்கள் நாட்டின் நலனிற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றும் கூறினார் ஒரு நாட்டில் அமைதி நிலவினால்தான் அந்நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று கூறிய அவர் தப்பாக்கிகளைவிட வாக்குச்சீட்டுகள் அதிக பலம் வாய்ந்தவை என்றார் இளைஞா்கள்தான் இந்தியாவின் எதிா்காலம் என்று குறிப்பிட்ட குடியரசுத் துணைத்தலைவா் அவா்கள் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் பழமையான நாகரீகத்தின் மாண்புகளையும் பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் குடியரசு தினத்தின் நிறைவாக படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி புதுதில்லி விஜய் சவுக்கில் இன்று மாலை நடைபெறுகிறது குடியரசு தினவிழாவில் பங்கேற்பதற்காக பாசறைகளில் இருந்து வந்த முப்படை வீரர்களும் மீண்டும் பாசறைக்கு திரும்புவதை இந்த நிகழ்ச்சி குறிக்கிறது

ரானுவம் கடற்படை விமானப்படை மற்றும் மத்திய ஆயுதப்படைகளை சேர்ந்த இசைக்குழுவினர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெறுகின்றன முப்படைகளின் திறனையும் பிரதிபலிக்கும் பெருமைமிகு நிகழ்ச்சியாக படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி விளங்குகிறது

இதை முன்னிட்டு தில்லியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன

இதேபோல் மற்றொறு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது குடியுரிமைத் திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களின் போது இந்த அமைப்புகள் மீது எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் இந்தக் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் பாபுலர் ஃப்ரன்ட் ஆஃப் இந்தியா கூறியுள்ளது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற மூன்றாவது சர்வதேச உருளைக்கிழங்கு மாநாட்டில் காணொலிக்காட்சி மூலம் அவர் உரையாற்றினார் அரசின் கொள்கைகளாலும் விவசாயிகளின் முயற்சியாலும் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பருப்பு வகைகள் மற்றும் பிற உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் உலகிலேயே முதல் மூன்று இடங்களுக்குள் இந்தியா இடம் பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தாா் கரோனா வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகள் குறித்து பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறி உள்ளார்

புனேவில் உள்ள வைரஸ் ஆய்வு மையத்திலும் ஆலப்புழை பெங்களூரு ஹைதராபாத் மும்பை ஆகிய நகரங்களில் உள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆய்வகங்களிலும் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் சீனாவில் கொரோனோ வைரஸ் தாக்குதலுக்குள்ளான உஹாள் பகுதியில் உள்ள இந்தியா்களை திருப்பி அனுப்ப உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அந்நாட்டு அரசுக்கு வெளியுறவுத் துறை கோரிக்கை விடுத்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்தத் தகவலை தெரிவித்தார்

சீன அதிகாரிகள் ஒப்புதலுக்குபின் அங்கிருந்து இந்தியர்களை அழைத்துவர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிவில் விமானப்போக்குவரத்துத்துறை கூறியுள்ளது

அவர்களுக்கு விரைந்து பரிசோதனைகளை மேற்கொள்ள கூடுதலான பரிசோதனை கருவிகளை வாங்கும் நடவடிக்கையை சுகாதாரத் துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது மேகாலயா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தொடர்பாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில ககாதாரத் துறை அமைச்சர் திரு ஏ எல் ஹேக் கூறியுள்ளார் மாநிலத்தில் இதுவரை யாருக்கும் பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சீனாவில் இருந்து கடந்த ஒரு மாதத்தில் மேகாலயாவிற்கு பயணம் மேற்கொண்டவர்கள் தாமாக முன்வந்து தகவல்களை வழங்குமாறு அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்ரேல் தலைநகராக ஜெருசலேம் நீடிக்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் கூறியுள்ளா் வாஷிங்டன் சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்தார் அப்போது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மத்திய கிழக்கு பகுதிக்கான அமைதி திட்டத்தை வெளியிட்டார் இது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வுகாண உதவும் என்றும் அமைதியை நோக்கிய வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றம் என்றும் குறிப்பிட்டார் அமெரிக்க அதிபரின் இந்தத் திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் வரவேற்றதுடன் இது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று கூறினார் எனினும் பாலஸ்தீனம் இதுபோன்ற உத்தேச திட்டத்தை ஏற்கௌவே நிராகரித்தது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் திட்டங்கள் சாத்தியமில்லாதது என பாலஸ்தீன அதிபர் திரு மகமுத் அப்பாஸ் கூறியுள்ளார் பாலஸ்தீன பகுதியில் உள்ள அமாஸ் இயக்கமும் அமெரிக்காவின் இந்த அமைதி திட்டத்தை நிராகரித்துள்ளது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இந்து மதத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் கடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் துதரகதின் மூத்த அதகாரி ஒருவரை வரவழைத்து இந்தியா தமது கண்டனத்தை தெரிவித்தது இந்த விவகாரத்தில் அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அங்குள்ள சிறுபான்மை இந்து மதத்தினரின் நலன்களை பாகிஸ்தான் அரசு உறுதி சுசெய்ய வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது சிந்து மாகாணத்தில் மாதா ராணி பதியானி ஆலயம் சேதப்படுத்தப்பட்டதற்கும் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியா நியூசிவாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹாமில்டனில் இன்று நடைபெற உள்ளது இந்திய நேரப்படி நண்பகல் பன்னிரெண்டரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது